பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நடைபெறவுள்ளது

வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கருப்பு பணத்தை ஒழிக்க உதவியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் இது உதவிகரமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே வெளிப்படைத்தன்மைக்குஉத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் முள்ளதாக குஜராத்தில் படகு சவாரி போக்குவரத்தை காணொலிக் காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார் பண்டிகைக் காலத்தில் உள்ளுரில் உற்பத்திச் செய்யப்படும் பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதன் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள கைவினைக் கலைஞர்கள் பலனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் கடல் சார் போக்குவரத்தை வலுப்படுத்த உயர்முன்னுரிமை அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் நீர்வழிப்போக்குவரத்து செலவினங்களை குறைக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்டே நீர்வழிப் போக்குவரத்தை மேம்படுத்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் கப்பல்துறை இனி துறைமுகம் கப்பல் மற்றம் நீர்வழிப் போக்குவரத்து துறை எள பெயர் மாற்றம் செய்யப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் சுகாதாரத் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இதனினடயே தமிழகத்தில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து குறைந்து வருகிறது

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய் தொற்றுப் பரவலை மேலும் கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார்

வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்படும் என்று தெரிவித்த அவர் நிலையான வழிபாட்டு நெறிமுறைகள் குறித்து பின்னர் வெளியிடப்படும் என்று கூறினார்

தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் இன்று பிற்பகல் மேலும் மோசமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

இந்நிலை மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளதாக இந்திய காற்றின் தரம் மற்றும் வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே பஞ்சாப் மாநிலத்தில் பயிர் கழிவுகளை எரிப்பதால் காற்றின் தரம் மாசடைந்து வருவதூக கண்டறியப்பட்டுள்ளது என்று மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது

பீகாரில் நடைபெற்ற வால்மீகி நகர் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் அன்றே நடைபெறவுள்ளது இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு பாலமுருகன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் வாக்குகள் எண்ணும் பணி பாதுகாப்பாகவும் வெளிப்படையான முறையிலும் நடைபெறத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அசாம் மாநிலத்தில் வன விலங்கு சராணாலயம் மற்றும் பூங்காக்கள் மீண்டும் திறக்கப்பட்டு வருவதை அடுத்து கற்றவாத்துறைய மேம்படுத்தும் வகையில் அம்மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அகில இந்திய வானொலியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அம்மாநில சுற்றுலாத்துறை செயலாளா் திரு ரஸ்வீ உசைன் மற்றும் அத்துறைக்கான இயக்குனர் திரு தேபக் குமார் மிஸ்ரா ஆகியோர் பங்கேற்று பேசினர் உள்ளுர் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் தேவையாள கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அத்துறை செயலாளா் தெரிவித்தாா்

மாநில அரசு செயல்படுத்தி வரும் அசாம் தர்ஷன் திட்டத்தின் கீழ் முக்கிய பகுதிகளில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் மச்சில் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒரு தீவிரவாதி சுட்டுக்கொல்லப்பட்டான்

அப்பகுதியில் இருந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் பாதுகாப்புப் படையினர் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற சண்டையின் போது உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு வீரர்களுக்கு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச துணை நிலை ஆளுநர் திரு மளோஜ் சின்ஹா இன்று மரியாதை செலுத்தினாா் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் தங்களது இன்னுயிரைப் பொருட்படுத்தாது பணிபுரிந்து வரும் பாதுகாப்புப் படை வீரர்களுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் துணை நிற்பதாக அவர் தெரிவித்தார் லடாக் யூனியன் பிரதேசத்தில் தரமான கல்வியை வழங்கும் வகையில் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதே அரசின் முக்கிய நோக்கம் என்று கார்கில் பகுதி தலைமை நிர்வாக ஆலோசகர் திரு ஃபெரோஸ் அகமத் கான் தெரிவித்துள்ளார்

புதுப்பிக்கத்தக்க ளிசக்தியை மாணவர்கள் பயன்படுத்தத் தொடங்கியிருப்பதற்கு அப்போது அவர் பாராட்டு தெரிவித்தார் மாசு இல்லாத தூய்மையான சூரியசக்தியின் பயன்பாடு குறித்து கருத்து தெிவித்த அவர் கட்டிடங்களின் மேல்பகுதியில் ஐந்து கிலோவாட் திறன் கொண்ட சூரியசக்தி கட்டமைப்பை உருவாக்க மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்

ளமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்